இந்தியாவந்துள்ளார்

வல்லபாய் படேல் சர்வதேசவிமானநிலையம் வந்தடைந்தஅவருக்கும் அவரதுதணைவியார் திருமதிமெலானியாட்டிரம்புக்கும் அன்பானவரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜாத் ஆளுநர் ஆச்சாாயாதேவரத் முதலமைச்சர் விஜய் ருபானிஉள்ளிட்டதலைவர்கள் அவரைவரவேற்றனர் கஜராத் பாரம்பரியகலைநிகழ்ச்சிகளுடன் அவருக்குசிவப்பு கம்பளவரவேற்புஅளிக்கப்பட்டது திருட்டூம்ப் அதிபராகபதவியேற்றபின் இந்தியாவுக்குஅவர் மேற்கொண்டுள்ளமுதல் பயணம் இதுவாகும் அவருடன் அமெிக்கஉயரதிகாரிகள் தொழிலதிபர்கள் அடங்கிய குழு ஒன்றும் வந்துள்ளது விமானநிலையத்திலிருந்துமகாத்மாகாந்தியடிகளின் சபா்மதிஆசிரமத்திற்கு திருநரேந்திரமோடி யுடன் சென்ற திருட்ரம்புக்குசாலையின் இருமருங்கிலும் மக்கள் திரளாககூடிநின்றுவரவேற்றனா் ஆஸ்ரமத்தில் மகாத்மாகாந்தியின் உருவப்படத்திற்குதிரு

நரேந்திரமோடியும் மரியாதைசெலுத்தினர் மகாத்மாகாந்திபயன்படுத்தியராட்டையைதிரு இயக்கிபார்த்தனர் அங்குவைக்கப்பட்டுள்ளவரவேற்பு புத்தகத்தில் கையெழுத்திட்டதிருட்டிரம்ப் திருநரேந்திரமோடிஏற்பாடுசெய்த இந்தபயணம் சிறப்புமிக்கதாகும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் திருட்டிரம்புக்கு திருநரேந்திரமோடி தீயதைபா்க்காதே கேட்காதே ஆஸ்ரமத்தில் பேசாதேஎன்றகாந்தியடிகளின் எண்ணத்தைபிரதிபலிக்குமவகையிலானபளிங்கு கல்லிலானகுரங்குசிலைகளையும் மகாத்மாகாந்தியடிகளின் சுயசிதைமற்றும் நூல் நூற்கும் ராட்டினத்தையும் பரிசாகஅளித்தார்

கடினஉழப்பால் வாழ்க்கையில் உயர்வு அடைவதற்குபிரதமர் திருநரேந்திரமோடிமிகச்சிறந்தஉதாரணம் என்றுஅதிபர் திருட்டிரம் புகழாராம் சூட்டினார்

இந்தியா வும் அமெரிக்னவும் நட்புறவை பாராட்டுவதில் புதியஅத்தியாயம் தொடங்கப்பட்டுஉள்ளதாகஅவர் கெரிவித்தா்

இந்தியாவுடன் வர்த்தகஉடன்பாட்டைஏற்படுத்துவதில் அமெரிக்காஉறுதியுடன் இருப்பதாகக் கூறியஅவர் பாதுகாப்புத் துறையில் இந்தியாவுடன் மூன்றுபில்லியன் டால் அளவிலானதிட்டங்களுக்குகையெழுத்திட இருப்பதாகத் தெரிவித்தார்

இந்தநிகழ்சியில் திருடொனால்டுட்டிரம்பவரவேற்றபேசியபிரதம் திருநரேந்திரமோடி திருட்டிரம்ப் குடும்பத்துடன் இந்தியாவந்திருப்பது இரு நாடுகளின் ஆழமானநட்பவெளிப்படுத்துவதாககுறிப்பிட்டார்

இரு நாடுகளும் உலகில் அமைதியைநிலைநாட்டுவதற்கானபணிகளைதொடர்ந்துமேற்கொள்ளும் என்றம் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவைஉருவாக்குவதில் தமதுஅரசுஉறுதியுடன் இருப்பதாகக் குறிப்பிட்டபிரதமா் புதிய அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்தபல்வேறுதுறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்களைமேற்கொள்ளஉள்ளதாகக் கூறினார் திருட்டிரம்பைவரவேற்கும் விதமாகபிரமாண்டகலைநிகழ்ச்சிகளுக்கும் நடைபெற்றன

அவரவரவேற்கும் விதத்தில் கலைநிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பின்னர் திருட்டிரம்பும் அவரதமனைவிதிருமதிமெலானியாட்டிரம்பும் உலகபிரசித்திபெற்றதாஜ்மஹாலைகண்டுகளித்தாா் இதன் பின்னர் திருட்டிரம்ப் புதுதில்லிசெல்கிறார் நாளையதினம் திரு ட்ரம்ப் மற்றும் அவரதுதுணைவியாருக்கு குடியரகத் தலைவர் மாளிகையில் சம்பிரதாயவரவேற்பு அளிக்கப்படுகிறது அங்கிருந்து ராஜ்காட் செல்லும் திருட்டிரம்ப் தேசப்பிதாமகாத்மாகாந்திநினைவிடத்தில் அஞ்சலிசெலுத்துகிறாா் கில்லியில் கூறதரபாத் மாளிகையில் நாளைபிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் அமெரிக்கஅதிபரும் துதுக்குழுவினரும் பேச்சுநடத்துகின்றனர் பேச்சுவார்ததைக்குபின் அமெரிக்கஅதிபருக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிவிருந்தளிக்கிறார் மாலையில் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் னேவிந்தைஅவரதமாளிகையில் அதிபா் திரு ட்ரம்ப் சந்திக்கிறார் பிள்ளர் தமதுஇந்தியபயணத்தைமுடித்துக்கொண்டு அதிபர் திரு ட்ரம்ப் மாலையில் அமெரிக்கா புறப்படுகிறார்

ஜெயலலிதாவின் பிறந்தநாளையாட்டிசிறப்பு மலரைவெளியிட்டமுதலமைச்சா நலத்திட்டஉதவிகளையும் வழங்கினார் மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் பிறந்தநாளைகொண்டாடினர்

இந்நாளையொட்டிபல்வேறுமாவட்டங்களில் பென் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணா்வு பேரணிகள் நடைபெற்றன மாவட்டஆட்சியர்கள் தலைமையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது

இதன் அடையாளமாகசென்னைதலைமைச் செயலகம் எதிரில் மகிழம் மரக்கன்றஒன்றைமுதலமைச்ச் நட்டார் மரம் நடும் பணிகள் வரும் டிசம்பர் மாதம் வரைநடைபெறும் என்றுஅவர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபேணப்பட்டுவருவதாகமுதலமைச்ச் திருடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இரட்டிப்பாக்குவதேஅரசின் நோக்கம் என்றும் இயற்கைவிவசாயம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதிபோன்றவற்றின் மூலம் விவசாயநலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றுஅவர் கூறினார்